வணக்கம் ஆல் இண்டியா ரேடியோபுதுச்சேரி

நரேந்திரமோடி இன்று பிரேசிலியா வில் பிரிக்ஸ் கூட்டமைப்பின் உச்சிநிலை பேச்சுவார்த்தைகளில் பங்கேற்கிறார் ரஃபேல் ரக போர் விமானங்களின் கொள்முதல் பற்றிய வழக்கில் சீராய்வு மனுக்களை உச்சநீதிமன்றம் தள்ளுபடி செய்துள்ளது

புதுச்சேரியில் வேளாண் அறிவியல் கால்நடை அறிவியல் மற்றும் மீன்வளப் படிப்புகளுக்கு தனிப் பல்கலைக்கழகம் உருவாக்கப்படும் என முதலமைச்சர் திரு

நாராயணசாமி தெரிவித்துள்ளார் பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று பிரேசிலியாவில் பிரிக்ஸ் கூட்டமைப்பின் உச்சிநிலை பேச்சுவார்த்தைகளில் பங்கேற்கிறார் பிரிக்ஸ் நாடுகளின் தலைவர்கள் முதலில் பூட்டிய அறைக்குள் விவாதித்த பின்னர் முழு அமர்விலும் பங்கேற்க உள்ளனர் இதைத் தொடர்ந்து பிரிக்ஸ் நாடுகளின் தலைவர்களுக்கு இடையே பிரிக்ஸ் வர்த்தக சபை மற்றும் புதிய வளர்ச்சி வங்கி பற்றியும் பேச்சுவார்த்தை நடைபெறும் நேற்று நடைபெற்ற கூட்டங்களில் இதுகுறித்து எட்டப்பட்ட பொது கருத்து குறித்து பிரிக்ஸ் வர்த்தக சபையும் வளர்ச்சி வங்கியும் அறிக்கைகளை தாக்கல் செய்ய உள்ளன பிரிக்ஸ் நாடுகளுக்கு இடையே புதுமையாக்க ஒத்துழைப்பு அமைப்பு ஒன்றும் எதிர்கால ஒத்துழைப்பிற்கான கல்விக் கழகம் ஒன்றும் பெண் தொழில்முனைவோரின் கூட்டமைப்பு ஒன்றும் இவ்வாண்டில் உருவாக்கப்பட உள்ளன சிறு சிறு ஒட்டு வேலைகள் மூலமாகவே புதுமையான படைப்புகளை உருவாக்க முயலும் மாணவர்களுக்கான அடல் டிங்கரிங் லேப் சார்பில் நடத்தப்பட்ட போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவர்கள் இன்று புதுடெல்லி குடியரசுத் தலைவர் மாளிகையில் குடியரசுத் தலைவர் திரு ராம் நாத் கோவிந்தை சந்தித்தனர்

வழக்கத்திற்கு மாறான முறையில் சிந்திக்கும் வாய்ப்பு குழந்தைகளுக்கு வழங்கப்பட்டால் எதையெல்லாம் சாதிக்க முடியும் என்பதை அறிந்து தாம் வியப்படைவதாகவும் அவர் குறிப்பிட்டார் அட்டல் டிங்கரிங் லேப் மற்றும் அட்டல் புதுமையாக்க இயக்கத்தின் பணிகளை பாராட்டிய குடியரசுத் தலைவர் புதுமையாக சிந்திக்கும் இளம் உள்ளங்களின் புதுமையான படைப்புகளை போற்றி வளர்ப்பதற்கு உகந்த சூழல் ஒன்றை உருவாக்குவதல் அவசியம் என்றும் வலியுறுத்தினார் ரபேல் ரக போர் விமானங்களின் கொள்முதல் குறித்து நீதிமன்ற கண்காணிப்புடன் கூடிய விசாரணைக்கு உத்தரவிடக் கோரி தாக்கல் செய்யப்பட்டிருந்த சீராய்வு மனுக்களை உச்சநீதிமன்றம் தள்ளுபடி செய்துள்ளது

யஷ்வந்த் சின்ஹா திரு அருண் ஷோரி வழக்கறிஞர் திரு பிரசாத் பூஷன் உள்ளிட்டவர்களால் இந்த மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டிருந்தன ரபேல் பேரம் பற்றிய உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பை மத்திய அரசு வரவேற்றுள்ளது இந்த தீர்ப்பினால் தேசிய ஜனநாயக கூட்டணி அரசின் நிலைப்பாடுகள் மெய்ப்பிக்கப்பட்டுள்ளதாக பாதுகாப்பு அமைச்சர் திரு

தேசிய பாதுகாப்பு மற்றும் போர் ஆயத்த நிலை பற்றிய பிரச்னைகளை அரசியலாக்க கூடாது என்றும் அவர் கூறியுள்ளார் உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பை தொடர்ந்து காங்கிரஸ் கட்சியும் மூத்த காங்கிரஸ் தலைவர் திரு ராகுல் காந்தி யும் நாட்டு மக்களிடம் மன்னிப்பு கோர வேண்டும் என்று மூத்த பிஜேபி தலைவரும் மத்திய அமைச்சருமான திரு ரவிஷங்கர் பிரசாத் கோரியுள்ளார் அரசியல் விவாதங்களில் நீதிமன்றத்தை இழுக்க கூடாது என்று உச்சநீதிமன்றம் திரு ராகுல் காந்தி யை சாடியிருப்பதால் திரு ராகுல் காந்தியின் நம்பகத் தன்மை குலைந்து விட்டதாக பிஜேபி செய்தி தொடர்பாளர் திரு

நரசிம்மராவ் கூறியுள்ளார் மத வழிப்பாட்டு தலங்களில் பெண்கள் மீதான கட்டுப்பாடுகள் சபரிமலை மட்டுமின்றி இதர இடங்களிலும் இருப்பதாக உச்சநீதிமன்றம் கூறியுள்ளது

நாரிமன் திரு

ஒய் சந்திரசூட் ஆகியோர் மாற்றுக் கருத்துக்களை பதிவு செய்தனர் தலைமை நீதிபதி திரு ரஞ்சன் கோகோய் தமது சார்பிலும் நீதிபதிகள் திரு

கன்வில்கர் திருமதி இந்து மல்கோத்ரா ஆகியோர் சார்பில் தீர்ப்பை வாசித்தார்

உணவு அல்லாத பொருட்கள் மற்றும் உற்பத்தி பொருட்களின் விலை குறைந்ததே இவ்வாண்டு அக்டோபரில் மொத்த விலை பணவீக்கம் குறைய காரணம் என்று அரசு வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன

புதுச்சேரியில் வேளாண் அறிவியல் கால்நடை அறிவியல் மற்றும் மீன்வளப் படிப்புகளை ஒருங்கிணைத்து தனிப் பல்கலைக்கழகம் ஒன்றை உருவாக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்று முதலமைச்சர் திரு

நாராயணசாமி தெரிவித்தார் இன்று ராஜீவ்காந்தி கால்நடை அறிவியல் மற்றும் ஆராய்ச்சிக் கழகத்தின் வெள்ளி விழா கொண்டாட்டங்களில் உரையாற்றிய அவர் கால்நடை அறிவியல் மாணவர்கள் பால் மற்றும் இறைச்சி உற்பத்தியை அதிகரிப்பதற்கான ஆராய்ச்சிகளுக்கு முக்கியத்துவம் அளிக்க வேண்டும் என கேட்டுக் கொண்டார்

அண்மையில் தாம் சிங்கப்பூர் சென்ற போது அங்குள்ள பல்கலைக்கழகம் ஒன்றுடன் பேச்சுவார்த்தை நடத்தியதாகவும் புதுச்சேரி பல்கலைக்கழகத்துடன் ஒருங்கிணைந்து செயல்பட சிங்கப்பூர் பல்கலைக்கழகம் ஒப்புக் கொண்டுள்ளதாகவும் முதலமைச்சர் தெரிவித்தார் முதலமைச்சர் என்ற முறையில் வெளிநாட்டு பயணங்களுக்கு மத்திய அரசிடம் அனுமதி பெறுவது பற்றிய விதிமுறைகள் தமக்கு நன்றாகவே தெரியும் எனக் குறிப்பிட்ட அவர் இதில் ஏதாவது கேள்வி இருந்தால் பிரதமர்தான் கேட்க வேண்டுமே தவிர மற்றவர்கள் மூக்கை நுழைக்க முடியாது என்று திரு

நாட்டின் முதலாவது பிரதமர் பண்டத ஜவஹர்லால் நேரு வின் பிறந்தநாளான இன்று புதுவையில் முதலமைச்சர் திரு

நாராயணசாமி அவரது அமைச்சரவை சகாக்கள் சட்டப்பேரவைத் தலைவர் திரு சிவக்கொழுந்து மக்களவைத் தலைவர் திரு வைத்திலிங்கம் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள் அரசு சார்பில் நேரு சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் முன்னதாக பிரதேச காங்கிரஸ் அலுவலகத்தில் அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த நேரு வின் திருவுருவப் படத்திற்கு மலரஞ்சலி செலுத்தப்பட்டு இனிப்பு விநியோகிக்கப்பட்டது முதலமைச்சர் மற்றும் பலர் இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர் முதலமைச்சர் திரு நாராயணசாமி நேரு பிறந்தநாள் விழாவில் பேசுகையில் ஜவஹர்லால் நேரு வகுத்துக் கொடுத்த வெளியுறவு கொள்கைகளையே நாடு இன்றும் பின்பற்றி வருவதாக கூறினார்

நரேந்திர மோடி யின் விமர்சனங்கள் ஏற்கத்தக்கது அல்ல என்றும் அவர் கூறினார் பின்னர் மத ஒற்றுமைக்கான மாணவர் பேரணி ஒன்றையும் முதலமைச்சர் கொடி அசைத்து தொடக்கி வைத்தார் புதுச்சேரி முதலமைச்சர் திரு

ஏனாமில் பல்வேறு அரசுத் துறைகளின் செயல்பாடுகளை மறுஆய்வு செய்வதுடன் மக்கள் குறை தீர்ப்பு நிகழ்ச்சி ஒன்றிலும் அவர் கலந்து கொள்ள இருப்பதாக எமது ஏனாம் நிருபர் தெரிவிக்கிறார் முதலமைச்சரின் ஏனாம் பயணம் குறித்து மண்டல நிர்வாக அதிகாரி திரு சிவராஜ் மீனா இன்று அனைத்துத் துறை அதிகாரிகளுடன் ஆலோசனை கூட்டம் ஒன்றை நடத்தினார்

பாப்ஸ்கோ ஊழியர்களுடன் தலைமைச் செயலர் திரு அஸ்வினி குமார் பேச்சுவார்த்தை நடத்தியதைத் தொடர்ந்து போராட்டம் விலக்கிக் கொள்ளப்பட்டது

இவர்களில் இருவரை போலீசார் பிடித்து விசாரித்த போது இவர்கள் சுற்றுலாப் பயணிகளுக்கு கஞ்சா விற்று திரும்பி கொண்டிருப்பதை ஒப்புக் கொண்டனர் ஜிப்மரில் வேலை பெற்று தருவதாகவோ அல்லது ஜிப்மர் படிப்புகளில் இடம் பெற்று தருவதாகவோ கூறி பணம் பறிக்க முயல்வோரிடம் பொது மக்கள் ஏமாற வேண்டாம் என ஜிப்மர் நிர்வாகம் கேட்டுக் கொண்டுள்ளது ஜிப்மரில் காலிப் பணியிடங்கள் மற்றும் மாணவர் சேர்க்கை இடங்களை நிரப்புவதற்கான நடைமுறைகள் முற்றிலும் செய்தித் தாள் விளம்பரங்கள் மற்றும் இணையதள தகவல் மூலமாகவே மேற்கொள்ளப்படுவதை அறிவிப்பு ஒன்றில் ஜிப்மர் நிர்வாகம் மீண்டும் தெளிவுபடுத்தியுள்ளது

உள்மாவட்டங்களிலும் லேசான மழைக்கு வாய்ப்பிருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது